நிவர் புயலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் ஆந்திரப்பிரதேச அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று மத்தியஅரசு உறுதியளித்துள்ளது குஐராத் மாநிலம் கெவாடியாவில்சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அகமது பட்டேல் இன்று அதிகாலை காலமானார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது வங்கக் கடலில் உருவான நிவர் புயல் தீவிர புயலாக மாறியுள்ளது

இதற்கிடையே புதுதில்லியில் உள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படை தலைமை இயக்குநர் திரு எஸ் என் பிரதான் இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மொகபத்ரா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் நிவர் புயல் அடுத்த ஆறு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரும் என்றும் பின்னர் வடமேற்கு திசையைநோக்கி நகரக்கூடும் என்றும் வானிவை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்தார்

தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புப்படை தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நிவர் புயல் உருவாகியுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் ஆந்திரப்பிரதேச அரக்களுக்கு தேவையாள அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று மத்தியஅரசு உறுதியளித்துள்ளது இது குறித்து தேசிய பேரிடர் மேலாண்மைக்குழுக் கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் கவ்பா புயல் காரணமாக உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கப்பட வேண்டும் என்றும் பெரும் சேதத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார் இயல்புநிலை திரும்பியதும் மின்சாரம் தொலைத் தொடர்பு ஆகிய வசதிகள் விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் மூன்று மாநிலங்களில் எடுக்கப்பட்டுள்ள தயார் நிலை குறித்து அம்மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் இக்கூட்டத்தில் எடுத்துரைத்தனர் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு படையின் சார்பாக முப்பது குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் கூடுதலாக இருபது குழுக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்பட்டது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கடலோரப் பகுதிகளில் வசிப்பவர்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்லுமாறும் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது தமிழகத்தில் பயல் பாதிப்புக்கு உள்ளாகும் மாவட்டங்களில் உள்ள ரயில் நிலையங்களில் தகுந்த முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது முன்னதாக நேற்று நிவர் புயவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ரயில்வே வட்டார மேலாளர்களுடன் தெற்கு ரயில்வே தலைமை பொதுமேலாளர் திரு ஜான் தாமஸ் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் இதற்கிடையே சென்னையிலிருந்து திருச்சி மற்றும் துத்துக்குடி செல்லும் விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன

எனினும் துத்துக்குடி பெங்களூரு இடையிலாள விமான சேவை வழக்கம்போல் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் கெவாடியாவில் சுட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டை குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைக்கிறார் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநட்டிற்கு மக்களவை ஏற்பாடு செய்துள்ளது சுட்டம் இயற்றும் அவை நிர்வாகம் நீதித்துறை இடையே நல்லிணக்க ஒத்துழைப்பு என்ற தவைப்பில் இந்த மாநாடு நடைபெறுகிறது நாளை நடைபெறவுள்ள நிறைவுநாள் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார்

இம்மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா உள்ளிட்டோர் பங்கேற்கவுள்ளனர் சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு கூட்டம் மற்றும் கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள கூட்டத்திற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது நீடித்த எரிசக்தி மாற்றத்திற்கான கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது

லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக நூற்றாண்டு நினைவு நாணயம் மற்றும் நினைவு தபால் தலையை வெளியிடுகிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உத்தரப்பிரதேச ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்கின்றனர்

காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அகமது பட்டேல் இன்று அதிகாலை காலமானார்

அவரது மறைவுக்கு குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இந்நிலையில் சிகிச்சை பலன் இன்றி இன்று அதிகாலை மூன்றரை மணிக்கு அவரது உயிர் பிரிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் இளம் அறிவியலாளர்கள் மாநாட்டில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர்

சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட தடுப்பு மருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் இதில் இரண்டு மருந்துகள் அதிக முன்னேற்ற நிலையை அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மூன்று நாடுகளில் ஆறு நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் முதல்கட்டமாக பஹ்ரைன் சென்றடைந்தார் அங்கு அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ரஷீத் அல் ஸையாளியை சந்தித்து ஹ்ரைன் முன்னாள் பிரதமர் கலிஃபா பின் சல்மான் அல் கலிஃபா மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தார் இச்சந்திப்பின் போது பல்வேறு துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக திரு ஜெய்சங்கர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்

அடுத்த கட்டமாக இன்றும் நாளையும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பயணம் மேற்கொள்கிறார்

பின்னர் அவர் நாளை மறுநாள் முதல் இரண்டு நாட்களுக்கு செசல்ஸ் நாட்டிற்கு திரு ஜெய்சங்கர் பயணம் மேற்கொள்கிறார் ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கான நான்காவது கட்ட வளர்ச்சித் திட்டங்களை இந்தியா அறிவித்துள்ளது

காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆப்கானிஸ்தான் மாநாட்டின்போது வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார்

இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக குழு கூட்டுக் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மியான்மர் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு தன் மின்ட் ஆகியோர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது வர்த்தகம் முதலீடு வங்கி ஒருங்கிணைப்பு எல்லை கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை அனி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது